ராஜா வலியுறுத்தியுள்ளார்

சுர்பிர் சிங் தெரிவித்துள்ளார்

இதன் காரணமாக அனைத்துக் கட்சி வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி லாஸ்பேட்டை தொகுதி பிஜேபி வேட்பாளர் திரு

சாமிநாதனுக்கு ஆதரவாக இன்று மாலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிஜேபி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்தை ஆதரித்து மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மகளிர் அணியினர் வாக்கு சேகரித்தனர் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் புதுச்சேரியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரியில் ஏ

புதுச்சேரியில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஒற்றுமையான கூட்டணி அல்ல என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜயவேணியை ஆதரித்து பிரசாரம் செய்தார் வில்லியனூர் தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக சார்பில் போட்டியிடும் திரு

சிவா சுல்தான் பேட்டை பகுதியில் வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி உருளையான்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு

சிவாவும் உடன் சென்று வாக்கு சேகரித்தார் திருநள்ளாறு தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் திரு

எஸ்

சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார்

எதிர்கட்சி தலைவர்களின் வீடுகளில் வருமானவரி சோதனை நடத்துவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று கம்யூனிஸ்டு கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு

ராஜா கடும் கண்டனம் தெரிவித்தார்

இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நேர்மையான மற்றும் அமைதியாக தேர்தல் நடத்துவதை புதுச்சேரி தேர்தல் துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு மாநிலங்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக கூறினார்

சுர்பிர் சிங் தெரிவித்துள்ளார் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இணைய வழி மூலம் கண்காணிக்க சிறப்பு ச ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாவும் அஅர் தெரிவித்தார்

பூர்வா கர்க் பிறப்பித்துள்ளார்

தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெளியூரில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் நாளை மாலையுடன் வெளியேற வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்த தடை உத்தரவை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மாவும் பிறப்பித்துள்ளார்

தடுப்பூசி கொள்ள வந்தவர்களிடையே உரையாடிய எடுத்துக் ஆளுநர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் இந்த தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளும் வரை இது போன்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றார் தமிழகத்தின்ஒட்டுமொத்தவளர்ச்சிக்காகபாடுபடும்கட்சிஅதிமுக பி ஜே பி ஆனால்குடும்பவளர்ச்சிக்காகபாடுபடும்கட்சிதிமுகவும் காங்கிரசும்என்றுநெல்லையில்பிஜேபிசார்பில்நடந்ததேர்தல்பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில்அக்கட்சியின்மூத்ததலைவரும்மத்தியஉள்துறைஅமை ச்சருமானதிரு அமித்ஷாகூறினார் மற்றும் நெல்லையில் இன்று அவர் பிரச்சாரம் சென்னை மேற்கொண்டார் நெல்லைசட்டமன்றதொகுதிபி ஜே பி வேட்பாளர்திரு நயினார்நாகேந்திரன்மற்றும்நாங்குநேரிதொகுதிஅதிமுகவேட்பாளர்திரு கணேசராஜாஆகியோரைஆதரித்துநெல்லைமாவட்டபி ஜே பி சார்பில்தச்சநல்லூரில்நடைபெற்றபிரச்சாரபொதுக்கூட்டத்தில்மத்தியஉள் துறைஅமைச்சர்அமித்ஷாகலந்துகொண்டுபேசுகையில் தமிழகசட்டமன்றதேர்தல்மிகவும்முக்கியத்துவம்வாய்ந்ததேர்தல்என்பதைபு ரிந்துகொள்ளவேண்டும்என்றார்